பூட்டானுக்கும் அனுப்பப்படுகின்றன

பிரதிநிதிகளுக்கும் இடையேபத்தாவதுசுற்றுபேச்சுவார்த்தை இன்றுநடைபெறுகிறது தமிழகத்தில் இறுதிவாக்காளர் பட்டியல் இன்றுவெளியிடப்பட்டுள்ளது

அடுத்தமாதம் நடைபெறவுள்ளஇங்கிலாந்துக்குஎதிரானஇரண்டுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கஉள்ளஇந்தியஅணிஅறிவிக்கப்பட்டுள்ளது

பிரதமரின் ஊரகவீட்டவசதிதிட்டத்திற்காகமிகச்சிறந்தஅமலாக்கமாநிலம் என்றவிருதினைஉத்திரபிரதேசம் பெற்றுள்ளது இந்தபயனாளிகளுக்குவீடுகட்டுவதற்கானநிதிமானியத்துடன் மகாத்மாகாந்திஊரகவேவை றுதிதிட்டத்தின் கீழ் தொழிலாளருக்கானஊதியமும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அண்டைநாடுகளுக்குமுன்னுரிமைஎன்றகொள்கையின் அடிப்படையில் முதலில் மாலத்தீவுகளும் பூட்டானும் தடுப்பூசிகளைபெறுவதாகவெளியுறவுத்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

நாளை பங்ளாதேஷூக்கும் நேபாளத்துக்கும் முதல்கட்டதடுப்பூசிதொகுப்புகள் அனுப்பிவைக்கப்படும்

நாளில் தடுப்பூசிசெலுத்துவதுதொடங்கப்பட்டமுதல் உலகிலேயேமிகஅதிகஎண்ணிக்கையிலானபயனாளிகளுக்கு இந்தியாவில்தான் தடுப்பூசிசெலுத்தப்பட்டுள்ளதுஎன்றும் அவர் கூறியுள்ளார்

பேச்சுவார்த்தை மூலம் ஆக்கப்பூர்வமானதீர்வு விரைவில் எட்டப்படும் என்றுஅரகநம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார்

விவசாயிகள் கடந்த தங்களுக்குள் குழுக்களைஅமைத்து தங்களின் கோரிக்கைகள் தொடர்பாகஅரசுக்குஅறிக்கைதள்றைதாக்கல் செய்யுமாறுகேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தனர் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்தியா புதியகண்டுபிடிப்பு குறியீட்டின் இரண்டாவதுதொகுப்பைநித்திஆயோக் காணொலிகாட்சி மூலம் இன்றுவெளியிடுகிறது இதனைநித்திஆயோக்கின் துணைத்தலைவர் டாக்டர் ராஜீவ்குமார் வெளியிடுகிறார் புதியகண்டுபிடிப்பால் இயக்கப்படும் பொருளாதாரத்தின் மூலம் நாட்டில் மாற்றத்தைகொண்டுவருவதில் அரசின் உறுதிப்பாடுதொடர்வதையே இந்தகுறியீட்டு இரண்டாம் தொகுப்பு வெளியீடுகாட்டுகிறதுஎன்றுநித்திஆயோக் கூறியுள்ளது

நாடுமுழுவதிலுமிருந்துஆயிரக்கணக்கானோர் வழிபாடுசெய்ய அங்குவருகைதந்துள்ளனர்

இந்நாளையொட்டிகுடியரசுத் தலைவா் திருராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ளவாழ்த்துச் செய்தியில் குருகோவிந்த் சிங்கின் வாழ்க்கை மனிதகுலத்திற்கானஉத்வேகமாகஉள்ளதுஎன்றுகுறிப்பிட்டுள்ளார் சமத்துவம் அனைவரையும் உட்படுத்துதல் ஆகியவற்றைஅவர் வாழ்க்கையின் கொள்கையாககொண்டிருந்தார் என்றும் கூறியுள்ளார்

பிரதமர் திருநரேந்திரமோடிவெளியிட்டுள்ளவாழ்த்துச் செய்தியில் நீதியும் நேர்மையும் உள்ள சமூகத்தைஉருவாக்க குரு கோவிந்த் சிய் தமதுவாழ்க்கையைஅர்ப்பணித்தார் என்றுகூறியுள்ளார் தமதுகொள்கைகளைநிலைநாட்டுவதில் சமரசமின்றிஉறுதியாகநின்றவர் கோவிந்த் சிங் குமு என்றுபிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

தொலைக்காட்சிஒன்றுக்குபேட்டியளித்தநாடாளுமன்றவிவகாரங்கள் தனியார் துறைஅமைச்சர் திருபிரகலாத்ஜோஷி இதனைத் தெரிவித்தார் காணொலிகாட்சி மூலம் இந்தகூட்டம் நடைபெறும் என்றும் அவர் கூறினார்

மத்தியஅரசின் பட்ஜெட் அடுத்தமாதம் ஒன்றாம் தேதிசமா்ப்பிக்கப்படுகிறது தமிழகத்தில் இறுதிவாக்காளர் பட்டியல் இன்றுவெளியிடப்பட்டுள்ளது

நாடுகளின் விமாப்படைகளுக்கு இடையேநடைபெறும் முக்கியமானபயிற்சியாக இரு இது கருதப்படுகிறது இந்தபயிற்சியில் ரபேல் போர் விமானம் இருதரப்பிலும் பங்குபெறுவதுமுக்கியமானதாகும் இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கு டிடையேயானநான்குடெஸ்ட்

அணிகளுக்கும் இடையேயானமுதல் இரண்டுடெஸ்ட் போட்டிகள் சென்னையில் இரு நடைபெறுகின்றன

தாய்லாந்துடுப்பன் பேட்மிண்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் சுமீர வர்மா பிவிசிந்துஆகியோர் கால் இறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளனர் ஐ எஸ் எல் கால்பந்தபோட்டியில் இன்றுநடைபெறவுள்ளஆட்டத்தில் கேரளாஅணி பெங்களுரூ அணியைஎதிர்கொள்கிறது